வடிவமைக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை தெரிவித்துள்ளது

வங்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி

சென்னை அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் மேற்கொள்ளப்படும் முதலீடுதான் வருங்காலத்தை வடிவமைக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பெரும் சவால்கள் குறித்த வருடாந்திர கூட்டத்தை காணொலி காட்சி மூலம் தொடங்கிவைத்துப் பேசிய அவர் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்பு பணிகளுக்கு உரிய நேரத்தில் முதலீடு செய்வதன் மூலம் உரிய பலனை உரிய நேரத்தில் அனுபவிக்க முடியும் என்றார் எனினும் இதனை குறுகிய கண்ணோட்டத்தில் செயல்படுத்தக் கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஆராய்ச்சிப் பணிகளில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் இந்தியாவில் வலிமைவாய்ந்த துடிப்புமிக்க விஞ்ஞானிகளும்

ஊரடங்கு நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் மேற்கொண்டதுடன் பொது மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை ஊக்குவித்ததன் மூலமே தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் பரிசோதனை அளவு அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை விரைவாக கண்டறிதல் போன்றவற்றால் ஏழை எளிய மக்களிடம் நோய்த்தொற்று பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் காணொலி காட்சி விசாரணையை விரிவுபடுத்துவதற்காக சுமார் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை தெரிவித்துள்ளது முன்பு பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு விசாரணைகள் காணொலி காட்சி மூலம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போதைய கோவிட் தொற்று காலத்தில் உச்சநீதிமன்றம் முதல் கீழமை நீதிமன்றங்கள் வரை காணொலி காட்சி விசாரணை அதிகரித்துள்ளது

லடாக் பகுதியில் உள்ள டெம்சோக் அருகே எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டை தாண்டி இந்திய எல்லைக்குள் நுழைந்தபோது பிடிபட்ட சீன ராணுவ வீரர் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்படுவார் என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது வாங் யா லாங் என்ற பெயருடைய அந்த சீன ராணுவ வீரர் நேற்று இந்திய படைகளிடம் பிடிபட்டதாகவும் அவருக்குத் தேவையான ஆக்சிஜன் உள்ளிட்ட மருத்துவ வசதிகள் உணவு மற்றும் கம்பளி உடைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கூட்டுறவு வங்கிகளை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டுவந்தது சரியான நடவடிக்கைதான் என ரிசர்வ் வங்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அவசரச் சுட்டத்தை எதிர்த்து தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு கூட்டுறவு சங்கங்கள் தொடர்ந்த வழக்கில் ரிசர்வ் வங்கி நேற்று தாக்கல் செய்த பதில் மனுவில் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் கொண்டுவந்ததில் எந்தவித சட்டவிரோதமும் இல்லையென தெரிவிக்கப்பட்டுள்ளது

தங்களுக்கான போன்ஸ் தொகையை தர்கா பூஜைக்கு முன்னதாக பட்டுவாடா செய்யாவிட்டால் நேரடி நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இதையடுத்து ரயில்வே வாரியம் அனைத்து மண்டல பொது மேலாளர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றிக்கையில் சுமூகமான ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எத்தகைய செயலையும் அனுமதிக்கக் கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதை மீறி போராட்டத்தில் ஈடுபடுவோர் மீது ரயில்வே சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின்படி குற்றவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது மதுரையில் கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்படும் அம்மா நகரும் நியாயவிலைக் கடை மற்றும் அம்மா சிறு கூட்டுறவு சிறப்பங்காடிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லுார் ராஜூ

நிகழ்ச்சியில் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மாநிலத்தில் வேளான் உற்பத்தி அதிகரித்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது என்றார் நாட்டிற்கு தேவையான பசுமை வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதுடன் மக்களை தூண்டிவிடுவதன் காரணமாகவே பிரச்சினை ஏற்படுவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பணன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் நெசவாளர்களுக்கு மானியத் தொகைகளை வழங்கி பேசிய அவர்

அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதுடன் உணவுக்கு பஞ்சமில்லாத நிலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார் வேளாண் விளைப் பொருட்களுக்கும் உரிய விலை கிடைத்து வருவதால் விலைவாசியும் கட்டுக்குள் இருப்பதாக திரு கருப்பணன் தெரிவித்தார் ஸ்டான்லி மருத்துவக் கல்லுாரி மருத்துவமனையில் நடைபெற்ற சென்னை மருத்துவப் பணியாளர்களுக்கான நலவாழ்வு முகாமில் தொற்றா நோய்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த ஆய்வின்போது உடனிருந்தனர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைப் பெற்றுவரும் வேளாண்துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணுவின் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார்

இந்த மனு தலைமை நீதிபதி திரு ஏ பி சாஹி நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு பரிசீலனைக்கு வந்தபோது தொலைபேசி இணைப்புக்கான கம்பங்களால் பெரிய அளவில் கதிர்வீச்சு ஏற்படுவதில்லை என்றும் மின்கம்பங்களால் கதிர்வீச்சு அபாயம் உள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் விவசாயமும் பாதிக்கப்படுவதாக மனுதாரரின் வழக்கறிஞர் குறிப்பிட்டார் இதையடுத்து

சென்னை சென்ட்ரல் பெங்களூரு இடையே நாளை முதல் டபுள் டெக்கர் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த சிறப்பு ரயிலுக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது கோவிட் பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் ஆசிய நாடுகள் சிறப்பாக பணியாற்றி வருவதாக உலக சுகாதார அமைப்பின் நிர்வாகி டாக்டர் மைக்கேல் ரையான் கூறியுள்ளார் கோவிட் பெருந்தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை பெருமளவில் தயாரிக்க இந்தியா மேற்கொண்டு வரும் பணிகள் மிகவும் முக்கியமானவை என மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் திரு பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வர்த்தக நடவடிக்கைகளை முடக்கியதாக ரஷ்ய ராணுவ அதிகாரிகள் ஆறு பேர் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தில் மோசடி செய்தவர்கள் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் என கிருஷ்ணகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செசல்லக்குமார் வலியுறுத்தியுள்ளார் ராஜா தமிழகத்தில் பேரூராட்சிப் பகுதிகளுக்கும் நாறு நாள் வேலைத் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டுமென அகில இந்திய விவசாயத் தொழிலாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது நெல்லை பாளையங்கோட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் கோவிட் விழிப்புணர்வு இருசக்கர வாகனப் பேரணி நடத்தப்பட்டது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி சென்னை அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது துபாயில் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது